ராம் நாத் கோவிந்த் ஏற்றுக் கொண்டார்

நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக இன்று முறைப்படி தேர்ந்தெடுக்கின்றனர்

பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வழக்கு சிபிறக்கு மாற்றப்பட்டு

ராம் நாத் கோவிந்திடம் நேற்று வழங்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசுத்தலைவரை சந்தித்து அவரது ராஜினாமா உட்பட அமைச்சர்களின் ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்தார்

மத்திய தேர்தல் ஆணையர் மற்றும் இணை தேர்தல் ஆணையர்கள் இதுதொடர்பாக குடியரசுத் தலைவரை சந்தித்து புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை சமர்ப்பிப்பார்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றிபெற்ற நாடாளுமன்ற பிஜேபி உறுப்பினர்களின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி பிரதமராக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார் இன்று மாலை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இந்தக் கூட்டம் நடைபெறுகிறது முன்னதாக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உரை நிகழ்த்துவார்

இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குஜாத் அரசு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இது சென்ற முறை கிடைத்த வாக்குகளை விட இரண்டு சதவீதம் குறைவாகும்

சென்ற முறை அக்கட்சிக்கு பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைத்தன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இம்முறை இரண்டு புள்ளி நான்கு பூஜ்யம் சதவீத வாக்குகள் கிடைத்தன சென்ற தேர்தலில் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைத்தன தேமுதிகவிற்கு இந்தத் தேர்தலில் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளன

பாமகவிற்கு இம்முறை ஐந்து புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளன சென்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகளை விட இது ஒரு சதவீதம் கூடுதலாகும் நோட்டாவில் இம்முறை ஒரு புள்ளி இரண்டு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகின சென்ற முறை ஒன்று புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகின

பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு ஐந்து பேர்மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இத்தொடர்பாக புதுதில்லியில் பேசிய சிபிஐ செய்தி தொடர்பாளர் திரு நிதின் வாகங்கர் கோவை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றவாளிகள்மீது குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் ஐந்து குற்றவாளிகளும் கோவை சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்திய தண்டனைச் சுட்டத்தின்கீழ் பாலியல் வன்முறை கொள்ளை பலாத்காரம் தகவல் தொழில்நுட்பச் சட்டத்தின்கீழ் தனிநபர் உரிமைமீறல் வன்புணர்ச்சியை துண்டும் விதத்தில் படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்தல் போன்றவற்றின்கீழ் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த வழக்கில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதால் தமிழக அரசு இந்த வழக்கை மாநில சிபிசிஐடி பிரிவிலிருந்து சிபிஐ க்கு மாற்ற அனுமதி அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் வருமான வரிச் சட்டத்தை திருத்தியமைப்பதற்கு நியமிக்கப்பட்ட பணிக்குழு

நரேந்திர மோடி மாற்றம் தொடர்பாள பரிந்துரைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் இதனையடுத்து

அருண்ஜேட்வி கூறியிருக்கிறார் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக கூறப்படும் வழக்கில் தமிழ்நாடு காவல்துறையின் மூத்த அதிகாரி திரு ஜாஃபர் சேட் மீதான குற்றவியல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி

ஜாஃபர் சேட் மீதான விசாரணைக்கு அனுமதி மறுத்த நிலையில் குற்றவியல் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதாக கூறி உத்தரவிட்டார் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்வதற்கும் மனிதக் கழிவுகளை மனிதர்களே அகற்றுவதற்கும் மத்திய அரசு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமை நீதிபதி எச்

தத்து கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாடுமுழுவதிலும் மனிதக் கழிவுகளை மனிதர்களே அகற்றும் நிகழ்வுகள் தொடர்வதாகவும் கழிவுநீர் தொட்டிகளை கத்தம் செய்யும்போது உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் கவலை தெரிவித்தார் இதனை முடிவுக்குக் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்தப் பணிகளில் ஈடுபடுவோருக்கு போதமான பாதுகாப்பு சாதனங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இரண்டுநாட்கள்நடைபெறவுள்ளஇந்தபழக்காட்சியில்மா பலா வாழைஎன்றஅன்றாடபழங்களின்பல்வேறுரகங்கள்இடம்பெறுவதோடுமலை ப்பிரதேசங்களில்விளையும்பிளம்ஸ் பிச்சீஸ் மங்குஸ்தான் ரம்பூட்டான் பெர்ஸிமென் பட்டர்புரூட்உள்ளிட்டபழங்களும் அரிய மருத்துவகுணம்கொண்டதுரியன்உள்ளிட்டபழங்களும்காட்சிப்படுத்தப்பட்டு ள்ளன இதுமட்டுமின்றி மேற்குதொடர்ச்சிமலைப்பிரதேசங்களில் காணப்படும்தவுட்டுபழம் குரங்குபழம் நாவல்பழம் ஜக்கிலிபழம் உள்ளிட்டபல்வேறுஅரியபழங்களும் காட்சிப்படுக்கப்பட்டுள்ளது மேலும்வேளாண்துறையில்ஏற்படும்உற்பத்திஇழப்புகள்குறித்துவிவசாயிகளி டையேவிழிப்புணர்வுஏற்படுத்தும்வகையில்இந்தஆண்டுபழக்காட்சியில்பழ ங்களைசேதப்படுத்தாமல்முழுமையானபழங்களைபயன்படுத்திபழவண்டி பழஅலங்காரமேடை மயில்உருவம் வண்ணத்துபூச்சிவடிவில்செல்பிஸ்பாட்அமைக்கப்பட்டிருப்பது இந்தஆண்டுபழக்காட்சியின்சிறப்புகள்ஆகும் பழக்காட்சிக்குபயன்படுத்தப்படும்பழங்களைகொண்டுதோட்டக்கலைபழப்ப ண்ணையில்ஜாம் ஜெல்லி ஜூஸ்தயாரிக்கபடும்எனதோட்டக்கலைதுறைஇணைஇயக்குநர்தெரிவித்தார்

இந்தியாவில் பணவீக்கம் குறைய வேண்டும் என்றும் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி காண்பதற்கு புதிய அரசு சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கெர்ரி ரைஸ் கூறியுள்ளார்

மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து காங்கிரஸ் கட்சியின் செயற்குழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது

பொள்ளாச்சியை அடுத்த ஆழியார் அருகே மலைவாழ் மக்கள் குடியிருப்புப் பகுதியில் யானை தாக்கி சிறுமி ஒருவர் உயிரிழந்தார்

இந்தியாவின் மேரி கோம் சிவா தாபா எல்சரிதா தேவி நமன் தன்வார் ஆகியோர் நேற்று தங்கப்பதக்கம் வென்றனர்